பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வகையில் மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்போது உரிய பதிவடி கொடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொல்கத்தாவில் உள்ள விக்டோரியா நினைவு மண்டபத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நேதாஜியின் தியாகத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அவரது பிறந்த தினம் தைரியத்திற்கான தினமாகக் கொண்டாடப்படும் என்று கூறினார்

நேதாஜியின் வாழ்க்கைமுறை அவரது பணி ஆகியவை நமக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக உள்ளது என்று கூறினார் முன்னதாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குறித்த நிரந்தர புகைப்பட கண்காட்சியை பிரதமர் திறந்து வைத்தார் நேதாஜியின் நினைவாக நாணயம் மற்றும் அஞ்சல் தலையையும் அவர் வெளியிட்டார் கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முள்ளதாக இன்று பிற்பகல் தெற்கு கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி வாழ்ந்த இல்லத்திற்கு சென்று பிரதமர் மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் தேசிய நூலகத்திற்குச் சென்று அங்கு நிறுவப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலையை திறந்து வைத்தார் கற்றுச்சூழல் நிபுணர் டாக்டர் ராஜேந்திர குமார் பண்டாரி சுபாஷ் சந்திர போஸ் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பேரிடர் மேலாண்மைப் பணிகளில் அவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அத்துடன் நீடித்த சுற்றுக்சூழல் மற்றும் சூழலியல் வளர்ச்சிக் கழகமும் இவ்விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பேரிடர் காலங்களில் ஆற்றிய மறு சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக இக்கழகத்திற்கு இந்த விருது வழங்கப்படுகிறது சுபாஷ் சந்திர போஸ் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் ராஜேந்திர குமார் பண்டாரிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கமும் சான்றிதழும் வழங்கப்படும்

நாட்டின் பராம்பரியத்தின் இதயமாக அஸ்ஸாம் மாநிலம் திகழ்கிறது என்றும் அனைத்தத் துறைகளிலும் அம்மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டியது முக்கியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் சிவசாஹரில் ஒரு லட்சத்து ஆறாயிரம் நிலப்பட்டாக்களை பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் முக்கிய பகுதியாக அஸ்ஸாம் உள்ளது என்று தெரிவித்தார்

அஸ்ஸாம் மாநில கவாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நடப்பாண்டுக்கான மத்திய பட்ஜெட் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இதற்கான தயாரிப்புப் பணிகள் நிறைவுற்றதைக் குறிக்கும் வகையில் அல்வா தயாரிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் பட்ஜெட் குறித்த அறிக்கை முதன்முறையாக காகிதமில்லாமல் மின்னனு முறையில் அளிக்கப்பட இருப்பதாகக் கூறினார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொது மக்கள் மின்னனு முறையில் எளிதாக பட்ஜெட் தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் பட்ஜெட் மொபைல் செயலியை அவர் தொடங்கி வைத்தார்

ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் இடம் பெற்றுள்ள பட்ஜெட் தகவல்களை ஆன்ட்ராய்டு மொபைல்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் அத்துடன் பதிவிறக்கம் செய்யும் வசதியும் இதில் இடம் பெற்றுள்ளது நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் பட்ஜெட் குறித்த அறிக்கையை வாசித்த பிறகு அதுகுறித்த தகவல்களை பட்ஜெட் மொபைல் செயலியில் காண வகை செய்யப்பட்டுள்ளது

நாட்டில் தற்போது த ஒன்பது மாநிலங்களில் உள்ள கோழிப் பண்ணைகளில் பறவைக் காய்ச்சல் பரவியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் நோய்த் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவைக் காய்ச்சல் காரணமாக சம்பந்தப்பட்ட இடங்களில் கோழிகள் அழிக்கப்பட்டுள்ளன அதன் உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது

நூன்கு மீனவர்களின் உடல்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் உடற்கூறு செய்யப்பட்டு இன்று காலையில் இந்திய கடலோர காவல்படை மற்றும் கோட்டை பட்டிணம் மீனவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன அவர்களது உடலுக்கு அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி உமாமகேஸ்வரி மற்றும் பலர் அஞ்சலி செலுத்தினர் அதைதொடர்ந்து நான்கு மீனவர்களின் உடல்களும் தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களது சொந்த ஊரான ராமநாதபுரத்திற்கு அனுப்பப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நான்கு பேர் உயிரிழப்புக்கு தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது என்றார்

கோவையில் இன்று நடைபெற்ற பிரச்சாரக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் சுட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் முதலிடம் வகிப்பதாகவும் குறிப்பிட்டார் நாட்டின் பன்முக கலாச்சாரத்திற்கு எதிரான சித்தாந்தங்களை காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பதாக அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி கூறியிருக்கிறார் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் கோயம்புத்தூரில் இன்று பேசினார் புதிய வேளாண் சட்டங்கள் வாயிலாக விவசாயிகளின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் சிக்கிம் மாநிலத்தில் பத்தொன்பது மாதங்களுக்குப் பிறகு விமானப் போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கியது தலைநகர் காங்டாக் அருகே உள்ள பாக்பாங் விமான நிலையத்தில் இந்தப் போக்குவரத்து தொடங்கியது லடாக்கில் உள்ள கார்கில் பகுதியில் இன்று காலை முதல் பனிப்பொழிவு நிலவி வருகிறது இதன் காரணமாக அங்கு இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெற உள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது